புதுச்சேரியில் காவலர்கள் பொது மக்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறி உள்ளார் புதுச்சேரி மீனவர்களுக்கு தடை கால நிவாரண நிதி உதவி ஜுலை ஒன்றாம் தேதிக்குள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று மீன்வளத் துறை செயலர் திருமதி பூர்வா கர்க் கூறி உள்ளார்

ஆத்ம நிர்பார் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் பிரதம மந்திரி சிறிய உணவு பதப்படுத்துதல் நிறுவனங்களை ஒழுங்கு படுத்தும் திட்டத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் இன்று துவக்கி வைத்தார்

மேலும் கூட்டம் ஒன்றில் காணொலி காட்சி மூலம் பேசிய அமைச்சர் திருமதி கவுர் அனைத்து மாநிலங்கள் மற்றும் முதலீட்டாளர்களும் உணவு பதப்படுத்துதல் துறையில் உள்ள சவால்களை சாதனைகளாக மாற்ற முன் வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இதுகுறித்து அவர் அகில இந்திய வானொலிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மதிப்பீடு அடிப்படையில் மாணவர்களின் தேர்வு முடிவுகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் ஒவ்வொரு மாணவரின் விஷயத்திலும் சிபிஎஸ்இ கவனமாக செயல்படுவதாகவும் கூறினார்

நாராயணசாமி புதுச்சேரியில் காவலர்கள் பொது மக்களுடன் அணுசரனையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி வலியுறுத்தி உள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில்

ஆர்சனிக் ஆல்பம் புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் பொருட்டு சுகாதாரத் துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

அன்பழகன் பெட்ரோல் டீசல் விலையை அந்தந்த எண்ணெய் நிறுவனங்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்று காங்கிரஸ் அரசு சட்டம் கொண்டு வந்ததை அப்போதைய மத்திய அமைச்சராக இருந்த திரு நாராயணசாமி வரவேற்று விட்டு தற்போது புதுச்சேரி முதலமைச்சரானவுடன் அதை எதிர்த்து போராட்டம் நடத்துவது நியாயமல்ல என்று சட்டமன்ற அதிமுக குழுத் தலைவர் திரு அன்பழகன் கூறினார் இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதத்தில் கொரோனா வரி என்ற பெயரில் ஒரு சதவிகித வரியை உயர்த்திய காங்கிரஸ் அரசுக்கு போராட்டம் நடத்த எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்றும் அந்த வரி உயர்வை திரும்ப பெற்று விட்டு பின்னர் போராடுவதே சரியாக இருக்கும் என்றும் அவர் கூறி உள்ளார் புதுச்சேரி பாஜக புதுச்சேரி ரேஷன் கடைகளில் தேவைக்கு அதிகமாக ஆட்களை நியமித்த்தில் நடந்த முறைகேடுகள் மற்றும் கூட்டுறவுத் துறையில் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியிடம் கடிதம் கொடுத்திருப்பதாக புதுச்சேரி பாஜக மாநிலத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சாமிநாதன் தெரிவித்துள்ளார்

காரைக்கால் காவிரி தமிழகத்தில் மேட்டுர் அணையில் இருந்து திறந்து விடப்பட்ட காவிரி நீர் காரைக்கால் நல்லாம்பாள் நீர்த் தேக்க பகுதிக்கு வந்து அடைந்ததை அடுத்து விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்து விடும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது வேளாண் துறை அமைச்சர் திரு கமலக்கண்ணன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்லாம்பாள் நீர்த் தேக்கத்தில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விட்டார்

இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா துணை மாவட்ட ஆட்சியர் திரு ஆதர்ஷ் மற்றும் பொதுப் பணித் துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்

தொடர்ந்து அய்யன் குளத்திற்கு சென்று நேரில் பார்வையிட்ட அமைச்சர் கரைகளை சீரமைத்து நடைபாதை அமைப்பது வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி கதவணை அமைப்பது மின் விளக்குகள் அமைப்பது உள்ளிட்ட பணிகளின் சாத்தியக் கூறுகளையும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் சிறிய உணவு பதப்படுத்துதல் நிறுவனங்களை ஒழுங்கு படுத்தும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் தொடக்கி வைத்தார் புதுச்சேரியில் காவலர்கள் பொது மக்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறி உள்ளார் புதுச்சேரி மீனவர்களுக்கு தடை கால நிவாரண நிதி உதவி ஜுலை ஒன்றாம் தேதிக்குள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று மீன்வளத் துறை செயலர் திருமதி பூர்வா கர்க் கூறி உள்ளார்

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது